இந்தியாவில் செயல்படுத்தப்படும் உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டத்தை நாட்டு மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு

தமிழக அரசு மருத்துவமனைகளில் கோவிட் சிகிச்சைக்கு தேவையான படுக்கை வசதிகள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர்

தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்பில் கட்சித்தலைவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர்

முன்களப் பணியாளர்களின் தன்னலமற்ற சேவையை ஒவ்வொருவரும் நினைவில் கொண்டு கோவிட்டிற்கு எதிரான போராட்டத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் எடுத்துரைத்தார்

இது சமூகத்தின் நலன் மற்றும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறினார்

புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய அணி வீரர்கள் பதக்கப்பட்டியலில் முன்னிலை வகிப்பதாக கூறிய பிரதமர் சுவிஸ் ஒப்பன் பேட்மிட்டன் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற பி

சிந்துவையும் பாராட்டினார்

மருந்துப் பொருட்கள் உணவு அழகுசாதனப் பொருட்கள் மற்றும் ஜவுளித்துறையில் தேன் மெழுகு அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதாக கூறிய பிரதமர் இதனை இறக்குமதி செய்யும் நிலையிலிருந்து ஏற்றுமதி செய்யும் நிலை விரைவில் எட்டப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டில் காடுகளின் பரப்பளவை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர் கோவை மாவட்டத்தை சேர்ந்த அரசுப் பேருந்து நடத்துநர் மாரிமுத்து யோகநாதன் பயணச்சீட்டுடன் மரக்கன்றுகளை பயணிகளுக்கு இலவசமாக வழங்கி வருவதை பாராட்டினார் ஹோலி ஈஸ்டர் யுகாதி தமிழ் புத்தாண்டு உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார் ராதாகிருஷ்ணன் தமிழக அரசு மருத்துவமனைகளில் கோவிட் சிகிச்சைக்கு தேவையான படுக்கை வசதிகள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர்

சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை கோவிட் பிரிவில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை செங்கல்பட்டு கோவை மாவட்டங்களில் கோவிட் பாதிப்பு அதிகமுள்ளதாக கூறினார் தேவையான முன்னேற்பாட்டு பணிகளை மேற்கொள்ள மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் முழு கண்காணிப்பில் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் குடிசைப் பகுதிகளை விட ஊரகப் பகுதிகளில் தொற்றுப்பரவல் அதிகரித்துள்ளதாக கூறினார்

தேனியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி தமிழக நெசவாளர்களின் வாழ்க்கைத் தரம் மேம்பட தமிழ்நாடு பருத்தி கொள்முதல் கழகம் அமைக்கப்படும் என்றார்

ராயபுரம் திருவெற்றியூர் கொளத்தூர் வில்லிவாக்கத்தில் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று வாக்கு சேகரிக்கிறார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று வாக்கு சேகரித்த திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் இந்திய நதிகளை இணைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றார் தமிழ்நாடு நிலத்தடி நீர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் சென்னையில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல்காந்தி ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவம் என்பதே காங்கிரஸ் கட்சியின் முக்கிய கொள்கை என்றார் பிஜேபி மாநிலத் தலைவர் திரு

முருகன் ராதாபுரத்திலும் மதிமுக பொதுச்செயலர் திரு

கோ வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கின்றனர் அமமுக பொதுச்செயலர் திரு

டி வி

கமல்ஹாசன் கோவையிலும் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர்

தர்மபுரி மாவட்டம் அரூரில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பதினாறரை லட்சருபாய் ரொக்கப் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் இன்று பறிமுதல் செய்தனர்

திவ்யதர்சினி தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு மற்றும் வீடியோ கண்காணிப்பு குழு அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து திருக்கோவில்களிலும் இன்று அதிகாலை முதலே சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன அருள்மிகு தண்டாயுதபானி சுவாமி திருக்கோவில் தேரோட்டம் பழனி இன்றுமாலை நடைபெறுகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர்

குருத்தோலை ஞாயிறு உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் குருத்தோலை ஞாயிறு இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயம் கோட்டாறு சவேரியார் தேவாலயம் பூண்டிமாதா பசிலிக்கா உட்பட அனைத்து தேவாலயங்களிலும் குருத்தோலை பவனியுடன் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்று வருகின்றன